நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகூட்டில் தொடங்கி வைக்கிறார்

இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது

குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான கருத்துகளை கூறி வருவதாக உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

நாளை ஏ பிரிவில் இலங்கையுடன் மோதுகிறது இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் சித்திரகுட்டில் பந்தேர்கண்ட் அதிவிரைவு சாலைக்கு பிரதம் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

நாளை சித்திரகுட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான கடன் அட்டைகளையும் வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அறிவியல் மாமேதையும் நோபல் பரிசு பெற்றவருமான சள் சி வி ராமன் கண்டுபிடித்த ராமன் விளைவு உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளை சிறப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அறிவியலில் மகளிர் இவ்வாண்டின் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருளாகும் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அறிவியல் தின கொண்டாட்டங்களில் சிறந்து பங்காற்றியவா்களுக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கௌரவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு தலைவர் அறிவியல் ஆய்வுகளின் பலன்களை அனைவரும் பெறும் வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாா் சமூக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரும் பலனடையும் விதத்தில் தரமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றார்

இந்நாளையொட்டி தமிழ்நாட்டிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பவன்குமார் குப்தா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஏ பி சிங் இதுவரை பவன்குமார் குப்தா சீராய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றும் இறுதிகட்டமாக அவர் இன்று இம்மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டப்பூர்வமான நிவாரணத்தை கோரியிருப்பதாகவும் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் உலக அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இந்திய மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பெருமளவு ஆதரவு கிடைத்திருப்பதாகக் கூறினார் பயங்கரவாதத்திற்கு துணைபோவதையும் அதனை தூண்டி விடுபவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் போக்கை பாகிஸ்தான் வெளிப்படையாக நிராகரிக்கும் வரை இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் மின்கட்டணம் பாக்கி வைத்திருப்போருக்கு சலுகை முறை தவணை திட்டத்தையூளியன் பிரதேச நிர்வாகம் அறிவித்துள்ளது

முருமூ தலைமையிலான நிர்வாக கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது

பீகார் ஜார்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு மின் பகிர்மான வழித்தடங்கள் நிலக்கரி சுரங்கங்களின் செயல்பாடுகள் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் மற்றும் வனப்பகுதி ஒதுக்கீடு கடத்தல் உள்ளிட்ட தீவிரமான குற்றங்களுக்கு ஒருங்கிணைந்த புலனாய்வு மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இம்மாநாட்டில் பங்கேற்ற ஒடிசா முதலமைச்சா் திரு நவீன் பட்நாயக் தமது மாநிலம் இயற்கை பேரிடரால் அதிளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே மத்திய அரசு சிறப்பு கவனத்தை நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டார் வங்கி சேவை தொலைதொடர்பு நிலக்கரிக்கான ராயல்டி நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து திரு நவீன் பட்நாயக் விவாதித்ததர் மேற்கு வங்க முதலமைச்சள் செல்வி மம்தா பானர்ஜி ஜார்கண்ட் நிதியமைச்சர் திரு ராமேஸ்வர் வோரம் பீகார் முதலனமச்சர் திரு நிதிஷ்குமார் ஆகியோரும் கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்றனர் குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான கருத்துகளை கூறி மக்களை குழப்பதில் ஆழ்த்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் புவனேஸ்வரில் இன்று பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் எந்த ஒரு இஸ்லாமிய அல்லது சிறுபான்மையினரின் குடியுரிமையும் பாதிக்கப்படாது என்று உறுதிபட தெரிவித்தாா் குறிப்பாக இஸ்லாமியர்களின் குடியுரிமை இந்த புதிய சுட்டத்தால் பறிபோய்விடும் என்று பரப்பபட்டிருக்கும் தவறான தகவல் முற்றிலுமாக களையப்படவேண்டும் என்று உள்துறை அமைச்சா் வலியுறுத்தினார் ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்கா பிஜேபி பாடுபடும் என்றும் மக்கள் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார் சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவர வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானிகளை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஆய்வகங்களில் உள்ள கண்டுபிடிப்புகளை விளைநிலங்களுக்கு கொண்டு னேப்பதில் வேளாண் அறிவியல் மையம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் விளைப்பொருட்களுக்கு நல்ல விலை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆப்பிரிக்காவின் துணை சகாரா பகுதியில் உள்ள நைஜீரியாவில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மக்கள் நெருக்ஷடி அதிகமுள்ள லாகோஸ் பகுதியிலிருந்து கடந்த வாரம் நைஜீரியா வந்த இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவருக்கு மருத்துவ பரிசோதனையில் உறுதி உசெய்யப்பட்டது பகுதிகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்ட போதிலும் துணை சகாரா பகுதியில் முதல் முறையாக வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது